தலைவர் திருராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

மகாசிவராத்திரிவிழா இன்றுநாடுமுழுவதும் கொண்டாடப்படுகிறது

ட்டிராவில் முடிவடைந்தது

சென்னைஅண்ணாபல்கலைக்கழகத்தில் இன்றுநடைபெற்றபட்டமளிப்பு விழாவில் கலந்துகொண்டுஅவர் உரையாற்றினார் வணக்கம் என்றுகூறிதமிழில் தமதுஉரையைஅவர் தொடங்கினார்

இதனைசெயவ்படுத்துவதன் மூவம் நவீனகற்றல் மற்றும் கற்பித்தல் முறைக்குமாற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டா்

இன்றையபட்டமளிப்பு விழாவில் பதக்கங்களைவென்றமாணவா்களுக்குபாராட்டுக்களைத் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் ஆசிரியர்கள் மற்றும் பல்கலைக்கழகநிர்வாகத்தின் பங்களிப்பும் பாராட்டுக்குரியதுஎன்றும் திருராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார்

குறுகியகாலத்தில் நமதுவிஞ்ஞாளிகள் இந்ததடுப்பு மருந்தைகண்டுபிடித்ததாகவும் அவர் தெரிவித்தார்

இதுபோன்றசூழ்நிலையில் கீதஉபதேசங்களில் இடம்பெற்றுள்ளஅம்சங்கள் நமக்குவழிகாட்டியாக இருந்ததாகவும் அவர் கூறினார் இளைஞர்களிடையேமிண்ணணு புத்தகங்கள் பெரும் வரவேற்பைபெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் பகவத் கீதைதற்போதுமிண்ணுவடிவில் வெளியிடப்பட்டிருப்பது இளைஞர்களைார்க்கும் என்றும் பிரதமர் நம்பிக்கைதெரிவித்தார்

ஜம்மு கஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் இன்றுமேற்கொண்டநடவடிக்கைகளில் தீவிரவாதிஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார்

இதில் இந்ததீவிரவாதிசுட்டுக்கொல்லப்பட்டதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்தநோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுசிகிச்சைபெற்றுவருபவர்களின் நாடுமுவதும் எண்ணிக்கைஒன்று புள்ளி ஆறு எட்டுசதவீதமாகஉள்ளதுஎன்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நோய் தொற்று பரவலைகட்டுப்படுத்துவதற்கானநடவடிக்கைகளைதீவிரமாகமேற்கொள்ளுமாறுசம்பந்தப்பட்டமாநில அரசு களைமத்திய அரசுகேட்டுக் கொண்டுள்ளது முககவசம் அணிவதுஉள்ளிட்டநெறிமுறைகளைபொதுமக்கள் முழுமையாகபின்பற்றவேண்டுமென்றும் மத்தியஅரசுகேட்டுக் கொண்டுள்ளது மகாசிவராத்திரி இன்றுகொண்டாடப்படுகிறது கோவிந்த் இதனையொட்டிகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் பிரதமர் திரு நரேந்திரமோடிஉட்படதலைவர்கள் பவர் வாழ்த்துச் செய்திவிடுத்துள்ளனர்

நாடுமுழுவதும் உள்ளசிவாலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றுவருகின்றன

இது தொடர்பானமனுவினைவிசாரித்ததலைமைநீதிபதிதிரு சஞ்சீவ் பேனர்ஜி நீதிபதிதிருசெந்தில்குமார் ராமமூர்த்திஆகியோர் அடங்கியஅமர்வு இந்தவழக்கினை இன்றுமுடித்துவைத்தது தேர்தல் அறிவிக்கப்பட்டுஅதற்கானநடைமுறைகளில் குறிப்பிடத்தக்கமுன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதால் தற்போதையசூழ்நிலையில் மனுவில் எழுப்பப்பட்டுள்ளகோரிக்கைகள் தொடர்பில்லதாவைஎனநீதிபதிகள் தெரிவித்தனர் திருபினராயிவிஜயன் தேர்தல் கேரளமுதலமைச்சர் நடத்தைநெறிமுறைகளைமீறியுள்ளதாகஅம்மாநிலஎதிர்க்கட்சித் தலைவர் திருரமேஷ் சென்னிதாலாகுற்றம்சாட்டியுள்ளார் கேரளதலைமைதேர்தல் அதிகாரியைசந்தித்து இது தொடர்பாக புகார் மனுஒன்றையும் அவர் சம்ப்பித்துள்ளார் தேர்தல் நடத்தைநெறிமுறைகளுக்குஎதிராக புதியதிட்டங்களையும் கொள்கைகளையும் திருபினராயிவிஜயன் செய்தியாளா் சந்திப்பில் அறிவித்ததாகஅந்தமனுவில் குற்றம்சாட்டப்பட்டுள்ளது மேற்குவங்கத்தில் திரிணமூல் காங்கிரஸ் கட்சியின் பிரதிநிதிகள் அம்மாநிலதலைமைதோதல் அதிகாரியைசந்தித்து புகார் மனுஅளிக்கவுள்ளனர் செல்விமம்தாபானா்ஜி மீதுதாக்குதல் நடத்தப்பட்டதாகக் கூறிஅவர்கள் முதலமைச்சர் புகார் மனுஅளிக்கஉள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் பிஜேபிபிரதிநிதிகள் குழுவும் மேற்குவங்க தலைமைதேர்தல் அதிகாரியைசந்தித்து இந்தசுப்பவம் தொடர்பாக முழு விசாரணைநடத்தஉத்தரவிடவேண்டுமென்றுவலியுறுத்ததிட்டமிட்டுள்ளது

இதனை சமூக வலைதளத்தில் அவர் பதிவு செய்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ராஅருகே இன்றுநேரிட்டசாலைவிபத்தில் எட்டுபேர் உயிரிழந்தனர்

தேசியசப் ஜூனியர் மகளிர் ஹாக்கிபோட்டியில் தமிழகம் கர்நாடகஅணிகளுக்கு இடையேநடைபெற்றஆட்டம் ட்டிராவில் முடிவடைந்தது

இந்தியா